அமளி குடியுரிமை திருத்த சட்டம் சம்பந்தப்பட்ட இதர பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அமளி ஏற்பட்டது

அதன் பின்னர் அவை மீண்டும் கூடிய சமயத்திலும் நிலைமை மாறவில்லை என்றாலும் அமளிக்கு இடையிலேயே பூஜ்ய நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது பிஜேபி உறுப்பினர் திரு அனந்த் ஹெக்டே ஏற்கனவே தமது கருத்துக்களுக்கு விளக்கம் அளித்து விட்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார் ஆயினும் ஆளும் கட்சியினர் மகாத்மாகாந்தியை அவமதிப்பதாக குற்றம் சாட்டி காங்கிரஸ் திமுக திரிணமுல் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தன மாநிலங்களவையில் இன்று காலை அவை கூடிய உடனேயே குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தாம் ஒத்தி வைப்பு தீர்மானம் கொடுத்திருப்பதை திரிணமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு டெரக் ஓ பிரியன் சுட்டிக் காட்டினார் குடியரசு தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களின் போது உறுப்பினர்கள் இதுபற்றி பேசலாம் என்று அவைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு கூறி விட்டதால் காங்கிரஸ் திரிணமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக கோஷமிடத் தொடங்கினர் டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் வெளியிட்டதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் இவர்கள் ஆட்சேபித்ததால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது மக்களவை தேசிய அளவில் குடி மக்கள் பதிவேடு தயாரிக்க இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது உள்துறை இணை அமைச்சர் திரு நித்தியானந்த ராய் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதைத் தெரிவித்தார் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை புதுப்பிக்கும் பணிகளின் போது ஆவணங்கள் எதுவும் கோரப்பட மாட்டாது என்றும் சுயவிருப்ப அடிப்படையில் ஆதார் எண்ணை கொடுத்தால் போதுமானது என்றும் மற்றொரு கேள்விக்கு பதில் அளிக்கையில் அமைச்சர் கூறினார் மாநிலங்களவை சரக்கு மற்றும் சேவை வரியில் மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய பங்கில் நிலுவைத் தொகை எதுவும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதனை தெரிவித்தார்

பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் புதிதாக தொடக்கப்பட்ட வங்கி கணக்குகளில் குறைந்த பட்ச தொகை இல்லாவிட்டாலும் அபராதம் விதிக்கப்படுவதில்லை என்று மற்றொரு கேள்விக்கு பதில் அளிக்கையில் அவர் தெரிவித்தார் தீர்மானம் குடியரசு தலைவரின் நாடாளுமன்ற உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது இன்று மாநிலங்களவையில் விவாதம் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது பிஜேபி உறுப்பினர் திரு பூபேந்திர யாதவ் விவாதங்களை தொடக்கி வைத்துப் பேசுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எவ்வித பாகுபாடும் இன்றி நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு வருவதாக கூறினார் அண்டை நாடுகளில் மதரீதியில் துன்புறுத்தப்படும் சிறுபான்மையினருக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்கவே குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் எதிர்கட்சித் தலைவர் திருகுலாம்நபி ஆசாத் விவாதங்களில் பேசுகையில் நாட்டின் முக்கிய பிரச்சனைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற முடிவுகளை அரசு எடுப்பதாக குற்றம் சாட்டினார் வேலை வாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு போன்ற முக்கிய பிரச்சனைகள் பற்றி குடியரசு தலைவர் உரையில் பேசப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார்

மாநிலத்தின் கலாச்சார பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் வகையில் அம்மாநில அரசு இவ்விழாவின் போது பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்துள்ளது வைரஸ் கொரோனா வைரஸ் நிலவரங்கள் குறித்து மத்திய சுகாதாரத் துறைச் செயலர் திருமதி பிரித்தி சூடன் இன்று புதுடெல்லியில் இருந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத் துறை செயலர்களுடன் காணொலி காட்சி மூலம் மறுஆய்வுக் கூட்டம் நடத்தினார்

குறிப்பாக விமானநிலையங்களில் கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டுமென அவர் கூறினார்

பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளை அரசு முறையாக பரிசீலித்து இவ்வாறு முடிவு செய்திருப்பதாக மாநில பள்ளிக் கல்வி துறை அமைச்சர் திரு கேஏ செங்கோட்டையன் சென்னையில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார்

தமிழக அரசின் இந்த அறிவிப்பை பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர் எடப்பாடி சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் கொரோனா வைரஸ் நிலவரங்கள் குறித்தும் நிதிநிலை அறிக்கை தயாரிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது தமிழகத்தில் தொழில் தொடங்க பல்வேறு நிறுவனங்களுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் நகர்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சித்தாண்டி டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேட்டில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் போலீஸ் காவலர் சித்தாண்டியை சிபிசிஜடி போலீசார் இன்று கைது செய்துள்ளனர் ராமநாதபுரம் சிவகங்கை சாலையில் உள்ள ஒரு பண்ணையில் இருந்து சிபிசிஐடி தனிப்படை போலீசார் அவரை கைது செய்தனர் நாராயணசாமி புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று சிங்கப்பூரைச் சேர்ந்த மைன்ஹார்ட் தொழில் குழுமத்தின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் வருவாய் துறை அமைச்சர் திரு ஷாஜகான் பிப்டிக் தலைவர் திரு ஆர் சிவா தொழில்துறை செயலர் திரு ஸ்ரன் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர் கந்தசாமி புதுச்சேரி நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி இன்று புதுடெல்லியில் தொழிலாளர் அரசுக் காப்புறுதிக் கழகத்தின் தலைமை இயக்குனர் திரு சந்தோஷ் குமாரை சந்தித்துப் பேசினார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தொழிலாளர் பிரச்சனை குறித்தும் இஎஸ்ஐ கழகத்திடம் நிலுவையில் உள்ள இதர பிரச்சனைகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது இஎஸ்ஐ கழகத்தின் துணை இயக்குனர் டாக்டர் ஷமீமுன்னிசா பேகம் உடன் இருந்தார் மதிப்பீட்டுக் குழு புதுச்சேரி சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு அதன் தலைவர் திரு அன்பழகன் தலைமையில் இன்று அரசு பொது மருத்துவமனையில் நேரடி ஆய்வு மேற்கொண்டது சுகாதாரத் துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் மருந்து நிலவரம் மருத்துவ உபகரணங்களின் நிலவரம் மருத்துவக் காப்பீட்டு திட்டத்தின் அமலாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர்கள் அதிகாரிகளுடன் விவாதித்தனர்

முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் முன்னிலையில் இம்மாநாட்டை தொடக்கி வைப்பார் நவீன கற்பித்தல் தேவைகளின் அடிப்படையில் ஆசிரியர் பணியை மறுவரையறுத்தல் என்னும் மையக் கருத்து அடிப்படையிலான இம்மாநாட்டில் மாணவர்களின் தலைமைத் துவம் மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகள் பற்றிய அமர்வும் மாணவர்களை நல்ல குடிமக்களாக மேம்படுத்த ஏதுவாக ஆசிரியர்களுக்கு செறிவூட்டி அதிகாரம் அளிப்பது பற்றிய நிபுணர் வகுப்பும் இடம் பெறும்

பயிற்சி புதுச்சேரியில் இணையதளம் மூலமான பிறப்பு இறப்பு பதிவு குறித்து நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் பிறப்பு இறப்பு பதிவு அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றது மாநில அரசின் உள்ளாட்சித் துறையும் தேசிய தகவலியல் மையமும் இணைந்து இதற்கு ஏற்பாடு செய்திருந்தன ஏஎப்டி ஏஎப்டி மற்றும் சுதேசி பாரதி பஞ்சாலைகளை பாதுகாத்து நவீனமாக்கி உள்ளுர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க கோரி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இன்று ஏஎப்டி பஞ்சாலை முன்பாக ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் சிபிஎம் மாநிலச் செயலர் திரு ராஜாங்கம் முன்னாள் செயலர் திரு முருகன் மாநிலக் குழு உறுப்பினர் திரு பெருமாள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் கிரண்பேடி புதுச்சேரியில் வருடாந்தர விளையாட்டுப் போட்டிகளை மீண்டும் தொடக்கியதற்காக கல்வித் துறை அமைச்சர் திரு கமலக்கண்ணனுக்கு துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் விளையாட்டினால் இளைஞர்களின் உடல் நலன் மனமகிழ்ச்சி மற்றும் ஒழுங்கு கட்டுப்பாடு மேம்படும் என்று வாட்ஸ் அப் செய்தி ஒன்றில் அவர் கூறி உள்ளார் வருடாந்திர விளையாட்டு தின விழாவுடன் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை இணைத்துக் கொண்டாடலாம் என்றும் விளையாட்டு தினக் கொண்டாட்டங்களை ஒட்டி கிராமப்புறங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இடையிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்